திறக்கப்படுகிறது

விலக்கிக்கொள்ள இன்று கடைசி நாளாகும்

மோசமான பருவநிலை காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை மூன்றாவது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது தீபாவளிக்கு முந்தைய தினமான தாந்தரஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் சுபரிமலை ஜயப்பன் கோவில் இன்று மாலை திறக்கப்படுவதையொட்டி அந்த வட்டாரத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

கோவில் பூஜையும் பக்தர்களின் ஈடுபடும் எவ்வித இடையூம் இன்றி நடைபெறுவதை இவர்கள் உறுதி செய்வார்கள் சபரிமலை மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பேருக்கு அதிகமாக கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடை நாளைவரை நீடிக்கும் சபரிமலை கோவிலில் அனைத்து வயது பெண்களும் திசிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு கோவில் நடை திறக்கப்படுவது இது இரண்டாவது முறையாகும் கடந்த மாதம் நீதிமன்ற உத்தரவு வெளியானதும் அந்தப் பகுதியில் வன்முறை

மல்காங்கிரி மாவட்டத்தில் அடர்ந்த காட்டுப் பகுதியில் இருந்து அவர்களது உடல்கள் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டன நேற்றிரவு சிறப்பு அதிரடிப்படையினர் இந்த தேடுதல் வேட்டையை தொடங்கியதும் அவர்களுக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே கடும் தப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது

சத்தீஸ்கர் சட்டப்பேரவை இரண்டாம்கட்ட மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மனுக்களை விலக்கிக்கொள்ள இன்று கடைசி நாள்

வேட்புமனு தாக்கல் செய்ய கடந்த வெள்ளிக்கிழமை கடைசி நாள்

பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பொதுக் கூட்டங்களிலும் ஊர்வலங்களிலும் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார்கள்

ஆப்பிரிக்க நாடான மலாவியில் வாழும் இந்திய வம்சாவளியினர் தங்களின் வளத்தை அந்த நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மலாவியில் இந்திய மக்களிடையே உரையாற்றிய குடியரசுத்துணைத் தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு வேண்டுகோள் விடுத்தாா் பகிர்ந்து கொள்வோம் மற்றவர்களை பேனுவோம் என்ற இந்திய தத்துவத்தை பின்பற்றுமாறு லிலோங்வி நகரில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் கூறினார் வளர்ச்சியில் உள்ளூர் மக்களுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள கும்பமேளா மற்றும் குடியரசு தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அங்குள்ள இந்திய வம்சாவளி மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் மலாவி நாட்டு பயணத்தின் இறுதி நிகழ்ச்சியாக இன்று அந்த நாட்டின் அதிபர் திரு பீட்டர் ஆர்தர் முத்தாரிக்கா வுடன் திரு வெங்கையா நாயுடு பேச்சு நடத்துகிறார் இருதரப்பு உறவு குறித்தும் இருநாட்டு நலன்கள் பற்றியும் அவர்கள் பேசுகிறார்கள் அவரது இந்த பயணத்தின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன

வெங்கையா நாயுடு கலந்து கொள்கிறாா்

மனித சமுதாயத்துக்காக இந்தியா என்ற லட்சிய நோக்குடன் தயாரிக்கப்படும் செயற்கை உறுப்புகள் பொருத்தும் ஜெய்ப்பூர் காலனி முகாமிலும் அவர் பங்கேற்கிறா் மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள திரு வெங்கையா நாயுடுவின் ஆப்பிரிக்க பயணம் இன்று நிறைவடைகிறது

அதையடுத்து பாட்னாவில் காவல்துறை

இந்த சம்பவத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மோசமான பருவநிலை காரணமாக ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலை மூன்றாவது நாளாக தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது இன்று முதல் பருவநிலையில் முன்னேற்றம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு துறை தெரிவித்துள்ளது ராம்பன் மாவட்டத்தில் புதிய நிலச்சரிவு காரணமாக சாலைகளில் தடை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் காஷ்மீரிலிருந்து ஜம்முவுக்கு புறப்பட்டு சென்ற பயணிகள் வாகனங்களும் பழம் ஏற்றிய லாரிகளும் நேற்று பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டார்கள் இன்று முதல் புரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலையை போக்குவரத்துக்கு திறந்து விடுவது என்று திட்டமிடப்பட்டுள்ளது கடும் பனிப்பொழிவு காரணமாக மின்சார மாற்றிகளில் பனிப்படலம் மூடியதால் தடை ஏற்பட்ட இடங்களில் மின்வினியோகம் மீண்டும் தொடங்கியது காஷ்மீரின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பழத்தோட்டங்களுக்கும் தானிய பயிர்களுக்கும் இந்த பனிப்பொழிவால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது காஷ்மீர் பகுதியில் இப்போது தொடங்கியுள்ள முதல் பளிப்பொழிவு சற்றும் எதிர்பாராதது என்று கருதப்படுகிறது ஐம்மு காஷ்மீரில் குளிர்கால தலைநகரான ஜம்முவிவிருந்து இன்று முதல் அரசுப் பணிகள் நடைபெறவுள்ளன

தற்போது ஜம்முவில் அரசுப் பணிகள் கமூகமாக நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நகரின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிறப்பு சோதனைச்சாவடிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு உள்ளது தர்பார் மாற்றம் எனப்படும் தலைநகர் மாற்ற நிகழ்வு ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறுவது வழக்கம்

பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது

லாவோஸ் நாட்டிலிருந்து வந்த கலைக்குழவினர் ராம்லீலா கலை நிகழ்ச்சியை அயோத்தியில் உள்ள டாக்டர் ராம் மனோகர் லோகியா அவாத் பல்கலைக்கழகத்தில் நடத்தினார்கள் நாளை நடைபெறும் தீபாவளிப் பண்டிகையின் பிரதான விழாவில் உத்தரப்பிரதேச ஆளுநர் திரு ராம்நாயக் முதலமைச்சள் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன்னின் துணைவியார் கிம் ஜங் சூக் இன்று மாலை ராமபிரான் அவதரித்த புனிததலத்திற்கு வருகை புரிகிறார் அங்கு நாளை நடைபெறும் தீபாவளி கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறா் பண்டிகையின் போது அங்குள்ள ன்யு புனித நதிக்கரையோரம் மூன்று லட்சும் தீபங்கள் ஏற்றப்படும் இது உலகளவில் மிகப்பெரிய சாதனையாகும்

தீபாவளிக்கு முந்தைய தினமான இன்று தாந்தரஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற மங்களகரமான நாள் இது என்று மக்கள் கருதுகிறா்கள் குறிப்பாக தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் பாத்திரங்கள் வாங்குவதற்கு இந்த நாளை அவர்கள் தேர்வு செய்கிறா்கள் இதுதவிர நவீன சாதனங்கள் மற்றம் ஆட்டோமொனபல் முதலியவற்றையும் இந்த நாளில் வாங்குகிறார்கள் பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களுக்கு தமது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் சமுதாயத்தில் அமைதி வளம் பெருகிட இந்த நாள் உதவட்டும் என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியிருக்கிறார்

நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை இருப்பதாக பதவிநீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் திரு ரணில்விக்ரம சிங்கே தொடர்ந்து கூறி வருகிறார்

பிரதமா் ரணில்விக்ரமசிங்கே ஆதரவு எம்பி ஒருவா் உட்பட புதிதாக நான்கு பேர் நேற்று அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேள பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

ராஜபக்சே அரசு நிருபிக்க தவறினால் அந்த அரசை ஏற்றுக் கொள்ள முடியாது என்று இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் திரு